கட்டுப்பாடுகள் தளர்வு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது

தமிழகத்தைப் பொறுத்தவரை இதனை செயல்படுத்துவது தொடா்பாக மாநில அரசு உத்தரவு பிறப்பிக்கும் வரை தற்போதைய கட்டுப்பாடுகள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

அறிவித்த நிதி உதவி திட்டத்தின் கீழ்

ஒய்வூதியத்தை குறைக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஊரடங்கு உத்தரவு தொடர்பாக மத்திய அரசு அறிவித்துள்ள சில சேவைகளுக்கான கட்டுப்பாடுகள் தளா்வு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது

இது தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு நாளை முதலமைச்சிடம் பரிநதுரைகளை அளிக்க உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த பரிந்துரைகளை ஆய்வு செய்த பின்னா் ஊரடங்கின் கட்டுப்பாடுகளை தளா்த்துவது குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த இந்நிலையில் தொழிலாளா்கள் மாநிலத்திற்குள் தங்களது பணி இடங்களுக்குச் குழுவாக செல்வதற்கு நளை முதல் அனுமதி அளிக்கப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது ஊரிய மருத்துவ பரிசோதனைகளுக்குப் பின்னர் பேருந்து மூலம் அவர்களை பணி புரிந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமென்றும் உள்துறை அமைச்சம் அறிவுறுத்தியுள்ளது இருப்பினும் மாநிலங்களுக்கு இடையே இதுபோன்று அனுப்புவதற்கு அனுமதி இல்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது

மாவட்டந்தோறும் மாநில அமைச்சா்கள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனா் தருமபுரி மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் ஒட்டுநர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சா் திரு கே பி அன்பழகன் இன்று நிவாரணப் பொருட்களை வழங்கினாா் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊரடங்கு உத்தரவினால் எந்த ஒரு தொழிலாளாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மாநில அரசு நிவாரண உதவிகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார் மதுரை திருமங்கலத்தில் நிவாரண உதவிகளை வழங்கிய வருவாய்த்துறை அமைச்சள் திரு உதயகுமார் பின்னா் செய்தியாளர்களிடம் பேசினார் துரித பரிசோதனைக்கான கருவிகள் கொள்முதல் தொடா்பாக திமுக தேவையற்ற கருத்துக்களை தெரிவித்து வருவதாக குற்றம்சாட்டினாா் தமிழக அரசு ஒளிவுமறைவின்றி வெளிப்படையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

கரூரில் போக்குவரத்துக் துறை அமைச்ச் திரு எம் ஆர் விஜயபாஸ்க் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகளை ஆய்வு செய்தாா் இப்பணிகளில் அனைத்து துறைகளும் முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் கோவை மாவடடம் கோலா்பட்டி ஊராட்சியில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட கால்நடை பராமிப்புத்துறை அமைசள் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் இடம்பெயாந்த தொழிவாளா்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கி வருவதாகக் கூறினார் திருப்பூர் மாவட்டத்தில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஆமைப்புசாரா தொழிலாளா்களுக்கு வழங்கப்பட்டுபோல் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க நடவடிக்ககை எடுக்கப்படும் என்றாா் திருப்பூர் மாவட்டத்தில் பனியன் தொழிற்சலை உள்ளிட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நாளை முதல் செயல்பட அனுமதிக்க வேண்டுமென்று தாம் முதலமைச்சிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் திரு உடுலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்

சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் உள்ளவர்களுக்கும் துரித பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆணையர் திரு பிரகாஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

சிறப்பு அதிகாரி திரு கருணாரன் இம்மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகக் கூறினார்

நீலகிரி மாவட்டத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அரசின் நிவாரண உதவிகளை அதிகாரிகள் இன்று வழங்கினா்

மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பணிகளை மேற்கொள்வதற்கு நாளை முதல் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் இது தொடர்பாக ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் மாநில அமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினாா் இந்த பணிகளை மேற்கொள்ளும்போது தொழிலாளா்கள் முக கவசம் அணிவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டுமென்றும் அவர் அறிவுறத்தினார் நீர் பாசனம் மற்றும் நீர் சேமிப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களைப் பொறுத்தவரை இந்த தளர்வு பொருந்தாது என்றும் அமைச்சா் தெளிவுபடுத்தினார் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் நகர் மற்றும் ஊரகப் பகுதிகளில் பணிகளை மேற்கொள்ளவும் நாளை முதல் அனுமதி அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த பணிகளும் உரிய பாதுகாப்பு அம்சங்களுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்திட வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் ஓய்வூதித்தை குறைக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஒய்வூதியம் குறைக்கப்படுவதாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது ஒய்வூதியதார்களின் நலநன பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பணியாளா் நலத்துறை கூறியுள்ளது

இது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என சேலம் மற்றும் திருவண்ணாலை மாவட்ட பயனாளிகள் தெரிவித்தனர்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கு வாய்ப்பு இல்லையென்றால் அத்தியாவசிசய சேவையில் ஈடுபட்டுள்ள வாகனங்களுக்காவது சுங்க கட்டண விலக்கு அளிக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ளார்